பிரதமர் திரு

மொரிஷியஸ் நாட்டில் புதியஉச்சிநீதிமன்றகட்டிடத்தைநாளைதிறந்துவைக்கஉள்ளனர் கோவிட் தொற்றுகாலத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையிலானஅரசுசார்க் நாடுகளின் மருத்துவதேவையைஈடுகட்டமருத்துவஉபகரணங்களையும் மருந்தபொருட்களையும் அனுப்பியதாகமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார் தொற்றைத் தடுப்பதற்கானதனிமனித முழு கோவிட் உடல் கவசம் முகக் கவசம் உள்ளிட்டபொருட்களைஏற்றுமதிசெய்வதற்கானகொள்கைளைமத்தியவர்த்தகஅமைச்சகம் திருத்தியமைத்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையில் நாட்டின் வங்கிகள் மற்றும் வங்கிஅல்லாதநிதிநிறுவளங்களுடன் உயர் மட்டஆலோசனைகூட்டம் இன்றுநடைபெறுகிறது இக் கூட்டத்தில் கடனுதவிவழங்குதல் தொழில் நுட்பத்தின் மூலம் நிதிஅதிகாரம் வழங்குதல் நிதித் துறையில் ஏற்றத் தாழ்வுகளைசரிசெய்துநிரந்திரதன்மையைவலுப்படுத்துதல் போன்றவற்றில் ஆவோசனைகள் மேற்கொள்ளப்படும்

பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் மொரிஷியஸ் நாட்டுபிரதமர் பிரவீந்த் ஐகந்நாத் மொரிஷியஸ் நாட்டில் புதியஉச்சிநீதிமன்றகட்டிடத்தைநாளைதிறந்துவைக்கஉள்ளனர் காணொளிகாட்சிவழியாகநடைபெறும் இந்தவிழாவில் மொரிஷியஸ் நாட்டின் நீதிமன்றஉறுப்பினர்களும் இரு நாடுகளின் முக்கியபிரமுகர்களும் பங்கேற்கின்றனர்

குறித்தவிழிப்புணர்வைமக்களிடையேஏற்படுத்தவேண்டியதுஅவசியம் என்றம் அவர் இவ தெரிவித்தார் இந்தநிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திருஒம் பிர்லா மத்தியசுட்டஅமைச்சர் திருரவிசங்கள்பிரசாத் ஆகியோரும் கலந்துகொண்டனர்

ஆசிபஉள்கட்டமைப்பு முதலீட்டாளர்களின் ஐந்தாவதுஆண்டுகூட்டத்தில் காணொளிகாட்சிவாயிலாககலந்துகொண்டஅவர் உலகநாடுகளில் மேற்கொள்ளப்பட்டுவரும் கோவிட் தொற்றுதடுப்பு மருந்துசோதனைகளுக்கு இந்தியாதுணைஆதரவளிக்கும் என்றார் இந்தக் கூட்டத்தில் ஆசியகட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவர் தேர்தல் குறித்தும் அடுத்தபத்தாண்டுகளுக்குஆசியாவின் வளர்ச்சிதிட்டங்களுக்குஆதரவளிப்பதுகுறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன

மாதத்திற்குநான்குகோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதிசெய்யலாம் என்றும் மருத்துவ இருபதுலட்சும் பாதுகாப்பு கண்ணாடிகள் ஏற்றுமதிசெய்யலாம் என்றுவெளிநாட்டுவர்த்தக இயக்குனரகம் தெரிவித்துள்ளது

இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவற்காகபிறப்பிக்கப்ப்ட்ட ஊரடங்கு வரும் வெள்ளிக்கிழமைமுடிவடையவுள்ளநிலையில் அவர் இந்தஆலோசனையைமேற்கொள்கிறார் மாவட்டந்தோறும் இந்தநோய் தொற்றுபாதிப்பு குறித்தும் மேற்கொள்ளவேண்டியஅடுத்தக்கட்டநடவடிக்கைகள் இக்கூட்டத்தில் குறித்தம் விரிவாகவிவாதிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்துமருத்துவநிபுணர்களுடனும் முதலமைச்சர் நாளைஆவோசனைநடத்தவுள்ளார்

டிஜிட்டல் முறையிலாளகல்விகுறித்தஅறிக்கையைமத்தியமனிதவளமேம்பாடுஅமைச்சர் திரு ரமேஷ் நிஷாங்க் பொக்ரியால் வெளியிட்டுள்ளார் மத்தியமனிதவளமேம்பாட்டுஅமைச்சகம் மற்றும் மாநிலஅரசுகல்வித்துறைகள் மேற்கொண்டநடவடிக்கைகள் இதில் இடம் பெற்றுள்ளன வீட்டிலிருந்தபடியேபடிப்பைத் தொடருவதுதொடர்பானஅனைத்துஅம்சங்களையும் உள்ளடக்கியகல்விமுறைகள் மாணவர்களுக்குகல்வியைநிறுத்தாமல் தொடருவதற்குஉதவியதாகஅறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விளையாட்டுகல்விமுதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் மாணவர்கள் கல்விபயிலுவதற்குபரவலானமற்றும் அனைத்துஅம்சங்களையும் உள்ளடக்கிதரமானகல்விவழங்குவதற்கானஅவசியம் உள்ளதாகஅறிக்கைதெரிவித்துள்ளத்

மத்தியஅரசுமட்டுமல்லாமல் மாநிலஅரசுகளும் பள்ளிமாணவர்கள் வீட்டிலிருந்துகல்விகற்பதற்குநடவடிக்கைஎடுத்துள்ளதாகஅறிக்கையில் சுட்டிக் காட்டப்பட்டது

தொலைதூரபகுதிகளிலுள்ளபள்ளிகுழந்தைகள் கல்விகற்பதற்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது போட்டித் தேர்வுக்குதயாராகும் மாணவர்களுக்கும் டிஜிட்டல் முறையிலானகல்விஊக்கமளிப்பதாகஅறிக்கைகூறுகிறது இந்தியாநிறுவனத்தில் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாறுசதவிகிதமுதலீடுகள் செய்யலாம் எர் என்பதுஉள்ளிட்டபலஅறிவிப்புகளைஅரசுவெளியிட்டுள்ளது உள்நாட்டுவிமானப் போக்குவரத்தில் அந்நியநேரடிமுதவீடுகளைஊக்குவிப்பதற்கானஅறிவிக்கைநேற்றுவெளியிடப்பட்டது

கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் மத்தியஅரசுமேற்கொண்டஅனைத்துமுயற்சிகளுக்கும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவாழ்த்துதெரிவித்துள்ளார் உலக மஞ்சள் காமாலைநோய் ஒழிப்பு தினகூட்டத்தில் பங்கேற்றஅவர் இந்தியமக்கள் நெருக்கடிகளில் இருந்துஎளிதாகமீளும் ஆற்றல் பெற்றவர்கள் என்றநம்பிக்கைஉள்ளதாகதெரிவித்தார்